பொதுசொத்துக்களைசேதப்படுத்தியவழக்கில் தமிழகமுன்னாள் அமைச்சர் திருபாலகிருஷ்ண ரெட்டியின் சிறைத் தண்டனையைரத்துசெய்யஉச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

பல்கேரியாவில் நடைபெறும் குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் நிகத் ஐரீன் மஞ்சுராணிமற்றும் மீனாகுமாரிதேவிஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர் இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஒருநாள் பயணமாகஉத்தரப்பிரதேசமாநிலம் வாரணாசிசெல்கிறார்

தொடர்ந்துசிர்கோவெர்தனாபூரில் குரு ரவிதாஸ் பிறந்த இடத்தைமேம்படுத்தும் திட்டத்திற்குஅடிக்கல் நாட்டும் பிரதமர் அங்குநடைபெறும் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் பின்னர் பனாரஸ் இந்துபல்கலைக்கழகத்தில் மதன்மோகன் மாளவியா புற்றநோய் மையத்தைதொடங்கிவைக்கும் அவர் லெஹர்தாரா வில் ஹோமிபாபா புற்றுநோய் மருத்துவமனையையும் தொடங்கிவைக்கிறார் அதன்பிறகு

இந்தக் கூட்டணிஅரசியலுக்குஅப்பாற்பட்டு வலிமையானவளர்ச்சியடைந்த இந்தியாவைகாணவிரும்பும் அணிஎன்றபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் கட்சிகளும் தொடர்ந்துஒரேகூட்டணியில் போட்டியிடுவதேசிய இனநாயகக் இர கூட்டணியைவலுப்படுத்தும் என்றும் வரவிருக்கும் மஹாராஷ்ட்ரசுட்டப்பேரவைத் தேர்தலிலும் இந்தக் கூட்டணிதொடரும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் குறைந்தஎண்ணிக்கையிலானஅதேவேளையில் வலிமையானபெரியஅளவிலான வங்கிகள் தேவைப்படுவதாகமத்தியநிதியமைச்சர் திருஅருண்ஜேட்லிகூறியுள்ளார் வங்கிஉயர் அதிகாரிகளுடன் நடைபெற்றபட்ஜெட்டிற்குப் பிந்தையஆலோசனைக் ரிசர்வ் கூட்டத்திற்குப் பிறகுசெய்தியாளர்களிடம் பேசியநிதியளமச்சர் இதுபோன்றமிகப்பெரிய வங்கிகளின் மூலமேவட்டிமுதல் பொருளாதாரவளர்ச்சிவரையிலானசேவைகளைஅதிகஅளவில் பெற முடியும் என்றார் நாட்டின் வருவாய் கடந்தஐந்தாண்டுகளில் படிப்படியாகஅதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ரிசர்வ் வங்கியின் நிர்வாகக்குழக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டதாகசெய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எனப்படும் பாக்டீரியாகிருமிவளர்ச்சியைதடுக்கும் மருந்துப் ஆன்ட்பயாடிக் பொருட்களின் பயன்பாட்டைமுறைப்படுத்தவேண்டியதுஅவசியம் என மத்தியஅறிவியல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார்

மனிதர்களுக்குஏற்படக்கூடியநோயில் அறுபதுசதவீதம் கால்நடைகள் மூலம் பரவுவதால் இவற்றின் பயன்பாட்டைமுறைப்படுத்தவேண்டியதேவைஎழுந்துள்ளதாகஅவர் தெரிவித்தார் நாடுமுழுவதும் போலியோசொட்டுமருந்துமுகாமைதொடர்ந்துநடத்தக் கோரிதொடரப்பட்டவழக்கில் மத்திய மாநிலஅரசுகள் பதிலளிக்கஉயர்நீதிமன்றமதுரைக்கிளைஉத்தரவிட்டுள்ளது

பொதுசொத்துக்களுக்குசேதம் விளைவித்தவழக்கில் தமிழகமுன்னாள் அமைச்சர் திருபாலகிருஷ்ண ரெட்டிக்குவிதிக்கப்பட்டசிறைத் தண்டனையைரத்துசெய்யஉச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

இந்தமனுவைபரிசீலித்தஉச்சநீதிமன்றம் திருபாலகிருஷ்ண ரெட்டி சரணடையவிதிக்கப்பட்டகாலக்கெடுவுக்குஅளிக்கப்பட்டுள்ளவிலக்குதொடரும் என்றம் அவரதுமனுவுக்குதமிழகஅரசுநான்குவாரங்களில் பதிலளிக்குமாறுநோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது

எனவே ஏற்கனவேசட்டமன்றத்தில் வலியுறுத்தியதைப் போல இந்தவிவகாரத்தில் தாம் அரசுகொள்கைமுடிவு எடுத்தால்தான் அது இறுதிவடிவம் பெறும் என்றுதிரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

விளம்பில் உள்ளபாரம்பரியநெல் ரகங்களைமீட்டெடுக்கும் நோக்கில் விவசாயிகள் அழிவின் இந்தமுயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்

அணுசக்தித்துறையில் ஒத்துழைப்பைமேபடுத்துவதற்கானஒப்பந்தத்தில் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் கையெழுத்திட்டுள்ளன சவுதிஅரேபியபட்டத்து இளவரசர் முகமதுபின் சவ்மான் இந்தியாவில் இரண்டுநாள் பயணமாக இன்று புதுதில்லிவருகிறார் உச்சநீதிமன்றதலைமைநீதிபதியின் பெயரைதவறாகபயன்படுத்திகர்நாடகாமற்றும் தெலங்கானாஉயர்நீதிமன்றங்களின் தலைமைநீதிபதிகளிடம் தொலைபேசியில் பேசியநபர்கள் குறித்துவிசாரணைநடத்தஉத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களைத் தேடிஅரசுஎன்றஉன்னதநோக்கத்துடன் மக்களின் இருப்பிடங்களுக்கேசென்றுஅவர்களதுகுறைகளுக்குத் தீர்வு காணப்படுவதாகமக்களவைதுணைத் தலைவர் திருதம்பிதுரைதெரிவித்துள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் பல்கேரியாவில் நடைபெறும் குத்துச்சண்டை இறுதிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கல்மகளிர் பிரிவில்நிகத் ஜரீன் மஞ்சுராணிமற்றும் மீனாகுமாரிதேவிஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர்

இந்தியஅளவிலானமின்னொளிகூடைப்பந்தாட்டப் அகில போட்டிதிருநெல்வேலியில் நேற்றுதொடங்கியது